குடியரசு துணைத் தலைவர் திரு

இரண்டாம் கட்டத் தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் வெள்ளிக் கிழமை வரை பெறப்பட்ட நிலையில் சனிக்கிழமை அவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளகப்பட்டன

தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர் தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் அதைத் கையெழுத்தாகவுள்ளன

முன்னதாக நேற்றிரவு அங்குள்ள இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றிய அவர் மலாவி மக்களுடன் அங்குள்ள இந்திய சமூதாயத்தினர் தங்களது வளங்களை பகிர்ந்து கொண்டு அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சபரிமலை கோவிலில் இன்று நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளதைபொட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இந்த உத்தரவு நாளை வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்பு நடவடிக்கைகளை கேரள மாநில கூடுதல் காவல் தலைமை இயக்குநர் திரு அனில்காந்த் கண்காணித்து வருகிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டதம் ஊடகவியலாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்று தளா்த்தப்படும் என அம்மாநில காவல்துறை தலைவா் திரு வோக்நாத் பெகரா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் குளிர்கால தலைநகரான ஜம்முவிலிருந்து இன்று முதல் அரசுப் பணிகள் நடைபெறவுள்ளன

தற்போது ஜம்முவில் அரசுப் பணிகள் சுமூகமாக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நகரின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிறப்பு சோதனைச்சாவடிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தர்பார் மாற்றம் எனப்படும் தலைநகர் மாற்ற நிகழ்வு ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறுவது வழக்கம்

தில்லியில் காற்று மாசு குறைந்து அதன் தரம் சற்று உயர்ந்துள்ளதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது

தில்லி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் காற்று மாசு தொடர்பான தகவல்கள் மற்றும் புகார்களை பொது மக்கள் தெரிவிக்கும் வகையில் முகநூல் மற்றும் டுவிட்டர் கணக்குகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்தியுள்ளது காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்கும் பணி தொடங்கியிருப்பதாகவும் மாநில அரசால் மேற்கொள்ளப்படும் பாலங்கள் கட்டுமானப் பணிகள் விரைவு படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தசரா பண்டிகையின்போது அம்ரிஸ்டரில் ரயில் மோதி அறுபது பேர் உயிரிழந்தது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் திரு எஸ் கே பதக் விசாரணையை தொடங்கியுள்ளார் இந்த சுப்பவத்தை நேரில் பார்த்தவர்களின் சாட்சியங்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்று திரு பதக்கிடம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குர்ஜீத் சிங் அஜூலா புகார் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக திரு குர்ஜீத் சிங் அஜோலா கூறினார்

அதையடுத்து பாட்னாவில் காவல்துறை

இந்த சம்பவத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது

நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை இருப்பதாக பதவிநீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் திரு ரணில்விக்ரம சிங்கே தொடர்ந்து கூறி வருகிறார்

இதனிடையே நேற்று புதிதாக நான்கு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் அவர்களுக்கு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேன பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் தென்கொரியா அதிபரின் மனைவியும் அந்நாட்டின் முதல் பெண்மனியுமான திருமதி கிம் ஜங் சூக் நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் தீபாவளி கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் அவர் கொரிய ராணிக்கு அமைக்கப்படும் நினைவு பண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் புதுதில்லி வந்த அவரை மத்திய அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் விமான நிலையத்தில் நேரில் வரவேற்றார் இன்று அவர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தின் மனைவியை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திக்கவுள்ளார் அதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் அவர் சந்தித்துப் பேசுகிறார் பின்னர் லக்னோ செல்லும் அவர் இன்று மாலை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத்தை சந்திக்கிறார் நாளை அயோத்தியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு கொரிய ராணி கரி ரன்தா நினைவு மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் வடகொரிய அதிபருக்கு அடுத்தபடியாக அந்நாட்டில் அதிக சக்திவாய்ந்த தலைவராக உள்ள திரு கிம் யோங் சோலுடன் அனுஆயுத ஒழிப்பு தொடர்பாக தாம் இந்த வாரம் பேச்சுநடத்த இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கூறியுள்ளார் வாஷிங்டனில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் னும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கடந்த ஜூன் மாதம் நடத்திய பேச்சுக்களின் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது என்று கூறினார் எனினும் இலக்கு முழுமையாக எட்டப்படும் வரை பொருளாதார தடைகளை தளர்த்த முடியாது என்று அவர் தெரிவித்தார் சிரியாவில் அரசியல் சாசனக்குழுவை அமைப்பது தொடர்பாக ரஷ்ய குழுவுடன் அந்நாட்டு அதிபர் திரு பஷார் அல் ஆசாத் ஆலோசனை நடத்தியுள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளாக சிரியாவில் உள்நாட்டுபோர் நடைபெற்றுவரும் நிலையில் அதை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அரசியல் சாசனக்குழுவை அமைக்க வேண்டும் என்று ஜெர்மனி ஃபிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்த குழுவை இந்த ஆண்டு இறுதிக்குள் அமைக்க வேண்டும் என்றும் சிரியாவில் நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வகை செய்ய வேண்டும் என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன வெஸ்ட்இண்டீஸூக்கு எதிரான முதலாவது டீவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

குல்தீப் யாதவ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்